திருஎடப்பாடிபழனிசாமி இன்றுபார்வையிடுகிறார் மழைவெள்ளத்திலிருந்துமக்களைப் பாதுகாக்கதேவையானநடவடிக்கைகளைமாநிலஅரசுஎடுத்துள்ளதாகபள்ளிக் கல்வித்துறைஅமைச்சர் திருகே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார்

கிரண் ரிஜுஜு கூறியுள்ளார்

முன்னதாகநேற்றுகடலுார் மாவட்டத்தில் மழையால் புயல் சேதமடைந்தபயிர்களைபார்வையிட்டபின்னர் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் சேதமடைந்தபயிர்கள் குறித்தகணக்கீடுமுடிந்தபின்னர் நிவாரணம் அறிவிக்ப்படும் என்றார்

புரெவிப் புயலால் பாதிக்கப்பட்டபகுதிகளைபார்வையிடமத்தியக்குழுவைஅனுப்புமாறுதமிழகஅரசுமத்தியஅரசிடம் வலியுறுத்தும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கரையோம் அடையாறில் உள்ளகுடியிருப்புக்களைமழைவெள்ளத்திலிருந்துபாதுகாக்கதேவையானநடவடிக்கைகளைமாநிலஅரசுஎடுத்துள் ளதாகபள்ளிக் கல்வித்துறைஅமைச்சர் திருகே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார் இம்மாவட்டத்தில் புயல் மற்றம் கனமழையால் பாதிக்கப்பட்டபகுதிகளைநேற்றுஆய்வு செய்தபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

நாகைமாவட்டத்தில் புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்டபயிர்களுக்கானஉரியநிவாரணம் வழங்கப்படும் என்றுகைத்தறித்துறைஅமைச்சர் திரு ஒ எஸ் மணியன் தெரிவித்துள்ளார்

நேற்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் கரூரில் எப் சிஎடுப்பதற்குவாகனங்கள் குறிப்பிட்டநிறுவனத்திற்குதான் செல்லவேண்டும் என்றுஎந்தஉத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லைஎன்றுஅவர் கூறினார் மாட்டுவண்டகளில் மனல் அள்ளுவதற்குநீதிமன்றவழிகாட்டுதல்படிஅரசுஅனுமதிஅளிக்கஉள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்

இதுகுறித்துஅவர் விடுத்துள்ளஅறிக்கையில் விவசாயிகளின் உரிமைகளைபாதுகாப்பதில் மாநிலஅரசுஅக்கரைசெலுத்தவேண்டுமேதவிர இத்திட்டத்தைநிறைவேற்றஎந்தமுயற்சியும் மேற்கொள்ளக்கூடாதுஎன்றுகூறியுள்ளார் இத்திட்டத்தைநிறைவேற்றலாம் என்றுஉச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளதீர்ப்பு விவசாயிகள் மற்றம் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுக்குஏமாற்றத்தைஅளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

இந்தமாநாட்டில் குடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் நிறைவுரையாற்றவுள்ளார்

சுயசார்பு இந்தியாதிட்டத்திற்கான பங்களிப்பு என்றகருப்பொருளில் இம்மாநாடுநடைபெறவுள்ளது தில்லியில் போராட்டம் நடத்திவரும் விவசாயிகள் சங்கத்தினருடன் உள்துறைஅமைச்சர் திரு அமித் ஷா நேற்றபேச்சுக்கள் நடத்தினார்

விவசாயிகளின் பிரச்னைகளுக்குதீர்வு காணயோசனைஒன்றை இன்றுஅறிவிப்பதாகஅரசுதரப்பில் இந்தபேச்சுக்களின்போதுதெரிவிக்கப்பட்டதாகவும் அவர்கள் கூறினர் மத்தியஅரசுகொண்டுவந்துள்ளவேளாண் சீர்திருத்தசட்டங்களைவரவேற்பதாகதிருவண்ணாமலைமாவட்டவிவசாயிகள் கருத்துதெரிவித்துள்ளனர்

செகண்ட்ஸ் தமிழகம் முழுவதும் நடைபெற்றுவரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்கமுறைத் திருத்தம் பற்றியநிகழ்ச்சியைசென்னைஅகில இந்தியவானொலியின் மண்டலசெய்திப் பிரிவு நேயர்களுக்குவழங்குகிறது இந்நிகழ்ச்சி இன்று இரவு ஒன்பதுமணிமுதல் ஒன்பதரைமணிவரைசென்னைஅலைவரிசைஒன்றில் ஒலிபரப்பாகும்

சென்னைஅலைவரிசைஒன்றில் ஒலிபரப்பாகும் இந்நிகழ்ச்சியை தமிழகத்தின் அனைத்துவானொலிநிலையங்களும் காரைக்கால் பண்பலையும் அஞ்சல் செய்யும் வளிமண்டலமேலடுக்குகழற்சிகாரணமாகதமிழகம் புதுச்சேரிமற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒருசில இடங்களில் இன்றுலேசானதுமுதல் மிதமானமழைபெய்யக்கூடும் என்றுவானிலைஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னைமற்றும் புறநகர் பகுதிகளைப் பொறுத்தவரைவானம் ஒரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒருசிலபகுதிகளில் லேசானமழைபெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

எர்நெட் ஐ நா பாதுகாப்பு சபை தொடர்பானபிரச்னைகள் குறித்து இந்தியாநார்வே இருதரப்பு ஆலோசனைக் கூட்டம் நேற்றுகாணொலிகாட்சிவாயிலாகநடைபெற்றது ஐக்கிய எமிரேட்ஸ் இந்தியா இடையிலானஉணவு பாதுகாப்பு த உச்சிமாநாடுநேற்றுநடைபெற்றது

விஷ்ணு நேற்றுநேரில் ஆய்வு செய்தார்

போட்டிகளிலிருந்துஒய்வு பெற்றபின்னரும் விளையாட்டுப் விளையாட்டுவீரர் மற்றும் வீராங்கனைகளைக்கப்படுத்தும் வகையில் விளையாட்டுத்துறைக்கானகொள்கைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகமத்தியவிளையாட்டுத்துறைஅமைச்சர் திரு கிரண் ரிஜுஜு தெரிவித்துள்ளார்